வேண்டும் என்று தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

நடவடிக்கை எடுக்க இருநாடுகளும் இசைவு தெரிவித்துள்ளன

வடகிழக்கு பிராந்தியத்தின் ஐந்து நாள் கலாச்சார திருவிழா புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

புனேயில் இன்று நடைபெறுகிறது

ஜப்பானை எதிர்கொள்கிறது

அந்நாட்டு பிரதமர் திரு ஷின் ஸோ அபேயுடன் வருடாந்திர இருதரப்பு உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார் பயணத்தின்போது அவர் யாமனாஷியில் ப்பானுக் நிறுவனத்திற்குச் சென்று இந்த பார்வையிடுவதுடன் தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்கிறார் ஜப்பான் முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க இந்தியா மிகச் சிறந்த நாடாக திகழ்கிறது என்பதை அவர் விளக்குவார் டோக்கியோவில் மேக் இன் இண்டியா நிகழ்ச்சியிலும் திரு மோடி பேசுகிறார் ஜப்பானில் உள்ள இந்தியர்கள் ஏற்பாடு செய்யும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்வார்

நாட்டின் விவசாய துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் லக்னோவில் மூன்று நாள் விவசாயிகள் மாநாட்டை காணொலி காட்சி மூவம் நேற்று தொடங்கி வைத்தார் புதிய தொழில்நுட்பத்தின் மூவம் விவசாயிகள் மின் உற்பத்தி செய்பவர்களாக உருவெடுப்பார்கள் என்று பிரதமர் கூறினார் விவசாயிகள் தங்களது விவசாயப் பணிகளுக்கு சூரிய சக்தி பம்புகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மாநாடுகள் இதுபோன்ற நடத்தப்படுவதால் நாட்டின் உணவு உற்பத்தியாாளர்களுக்கு விதைப்பதிலிருந்து விற்பது வரை உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் கூறினார் இம்மாநாட்டை ஏற்பாடு செய்த உத்திரபிரதேச அரசை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் காலங்களில் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோளாக அமையும் என்று குறிப்பிட்டார் வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் இதுபோன்ற மாநாடுகளை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் மற்றும் கற்றுக்சூழல் பயன்பெறும் வகையில் தொழில்நட்ப ரீதியிலான தீர்வுகளை கண்டறிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பசுமைப்புரட்சியை அடுத்து இந்தியா வெண்மையும் இனிமையும் கொண்ட நீலப்புரட்சியை நோக்கி நாடு நடை போடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் செல்போன்களுக்கான புதிய சிம்கார்டுகள் பெறவும் பழைய போன்களை மின்னனு முறையில் ஆய்வு செய்யவும் ஆதாரைப்பயன்படுத்துவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்த தீர்ப்பில் தொலைபேசி இணைப்புகளுக்கு ஆதார் கட்டாயமல்ல என்று கூறியிருந்தது இதன் அடிப்படையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஆதார் எண்ணை வாடிக்கையாளர்களிடம் கேட்கக்கூடாது என்று தொலைத்தொடர்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவிலும் மியான்மரிலும் செயல்பட்டு வரும் தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க இருநாடுகளும் இசைவு தெரிவித்துள்ளன

சர்வதேச எல்லைக்கு அப்பால் வர்த்தகத்தையும் மக்களின் நடமாட்டத்தையும் அதிகரிக்கும் வகையில் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன முள்னதாக உள்துறை செயலர் திரு ராஜீவ் கவ்பா மியான்மர் உள்துறை துணை அமைச்சர் மேஜர் ஜென்ரல் ஆங் து இடையே நடந்த பேச்சு வார்த்தையின் அடிப்படையில் சர்வதேச எல்லையை பாதுகாக்கவும் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது எல்லையை வரையறுக்க தூண்களை அமைப்பது குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டது இந்தியா மியான்மர் போக்குவரத்து இணைப்புத் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி மியான்மர் தொலைத்தொடர்பு மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் யூ தாண்ட் சின் மவுங் குடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா மியான்மர் தாய்வாந்து முத்தரப்பு நெடுஞ்சாலை மேம்பாடு திட்டத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்பாலுக்கும் மாண்டலேவுக்கும் இடையிலான பேருந்து சேவை இரு நாடுகளுக்கும் இடையிலான மோட்டார் வாகன ஒப்பந்தம் ஆகியவை பற்றியும் இரு அமைச்சர்களும் விரிவான பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி நாளை ஒலிபரப்புகிறது மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது

ஐந்து நாட்கள் நடைபெறும் வடகிழக்கு திருவிழா புதுதில்லியில் உள்ள இந்தியா சர்வதேச மையத்தில் இன்று தொடங்குகிறது வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சகத்தின் வடகிழக்கு கவுன்சில் ஏற்பாடு செய்துள்ள இந்த விழாவில் வடகிழக்கு பிராந்தியத்தின் தனித்துவமான கலாச்சாரத்தின் பெருமை பறைசாற்றப்படும் இந்தியாவின் வடகிழக்குப் பகுதியின் வலிமையையும் கலை கைவினைத்திறன் கைத்தறி கற்றுலா உணவு கலாச்சாரம் ஆகியவற்றையும் பிரதிபலிப்பதாக இந்த திருவிழா அமையும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட உள்ளாட்சி தேர்தல்களுக்கான அறிவிக்கையை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ளார் இந்த தேர்தலில் வேட்பு மனு தாக்கல் செய்ய அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் நாள் வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் வேட்புமனுக்களை அடுத்த விலக்கிக்கொள்ள அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்தித் தொடர்பாளர் புநீநகரில் தெரிவித்தார்

மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தின் பணிமனையில் இந்த பழுதுநீக்கும் பணி நடைபெற்றது

ரஷ்யாவின் குக்கோய் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த போர் விமானம் இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக் நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கத்தார் மற்றும் குவைத் நாடுகளுக்கு நான்கு நாள் பயணமாக நாளை புறப்படுகிறார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் திருமதி கஷ்ண ஸ்வராஜ் இந்த இரு நாடுகளுக்கும் செல்வது இதவே முதல் முறையாகும் வளைகுடா பிராந்தியத்தில் நல்லுறவை மேம்படுத்த வேண்டும் என்ற இந்தியாவின் நோக்கத்தை செயல்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு ஒமலுக்கு திடர் பயணம் மேற்கொண்டார் அங்கு ஓமன் தலைவர் சுல்தான் கஃபூஸ் ஐ சந்தித்து அவர் பேசியுள்ளார் இரு தலைவர்களும் மத்திய கிழக்குப் பகுதியில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்தும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் பேச்சு நடத்தியதாக இஸ்ரேல் அரசின் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரபு நாடுகளுடன் எந்த துதரக உறவையும் வைத்துக்கொள்ளாத இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொண்டது சர்வதேச அளவில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் புதிய திருப்பமாக முன்னாள் அதிபர் திரு மகிந்தா ராஜபக்ஷே அந்நாட்டு புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டுள்ளார் கொழும்பில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா திரு ராஜபக்ஷே வுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இலங்கையில் அதிபர் மைத்ரி பால சிறிசேனா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திரக் கூட்டணி ஆளும் கூட்டணியிலிருந்து விலகியதை அடுத்து பிரதமராக இருந்த ரனில் விக்ரம சிங்கே நீக்கப்பட்டு திரு ராஜபக்ஷே பிரதமராகியுள்ளார் இந்த திடீர் நிகழ்வால் இலங்கையில் அரசியல் சாசன சிக்கல் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான திரு ரரளில் விக்ரம சிங்கே திரு ராஜபக்ஷே பதவியேற்றிருப்பது அரசியல் சாசன சிக்கலுக்கு முரணானது என்றும் சட்டவிரோதமானது என்றும் கூறியுள்ளார் இன்னும் தாம்தான் பிரதமர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது

ரவுண்ட் ராபின் கற்றில் இதுவரை நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் தோல்வியே அடையாமல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள ஒரே அணி இந்தியாவாகும் மலேசியாவுடன் நடந்த போட்டி மட்டும் கோல் இல்லாத டிராவாக முடிவடைந்தது மற்றொரு அரையிறுதிப்போட்டியில் மலேசியாவும் பாகிஸ்தானும் மோதுகின்றன இறதிப்போட்டி நாளை நடைபெறும் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் இன்று நடைபெறுகிறது ஏற்கெனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் குவஹாத்தியில் நடந்த முதல் போட்டியில் இந்தியா வென்றது விசாகப்பட்டினத்தில் நடந்த இரண்டாவது போட்டி டை யில் முடிவடைந்தது